இன்று சந்தித்தப் பேச உள்ளார்

இன்றும் தீர்வாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

முடிவெடுக்கும் வரை இடைத் தேர்தல் ஒத்தி வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

கொள்வதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது இனி விரிவான செய்திகள் அரகமுறைப் பயணமாக அமெிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நியூயார்க்கில் இன்று ஈரான் அதிபர் திரு ஹசன் ரவானியை சந்தித்து இருதரப்பு பேச்சக்கள் நடத்தவுள்ளார் இக்கூட்டத்தில் வாத்தகம் ளிசக்தி கடல்சார் போக்குவரத்து போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சைப்ரஸ் நாட்டின் அதிபர் திரு நிகோஸ் அனஸ்தாசியேடஸ் யும் பிரதமர் சந்தித்து பேசுகிறார் கிரிஸ் நாட்டு பிரதம் கிரியகோஷ் மித்ஸோ தாக்கீஸையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

ச்வதேச அளவில் இந்தியாவின் நிலையை வலியுறுத்துவதற்காக பெல்ஜியம் நியுசிலாந்து அர்மீனியா மற்றும் எஸ்ட்டோனியா நாடுகளின் தலைவர்களையும் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கா் சீனா குவைத் மற்றும் பெலாரஸ் நாடுகளின் தலைவா்களை சந்தித்து வளைகுடா நாடுகளின் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாள திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அரசு முறைப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் அமெரிக்க முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார் தொழில் புரிவதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இதற்காக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளையும் அவர் சுட்டிக் காட்டினார்

வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான கொள்கைகளை தமது அரசு பின்பற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தலைமை நிர்வாகிகள் பிரதமர் மேற்கொண்டு வரும் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் உண்மை அகிம்சை போன்ற தத்துவங்கள் ஒட்டுமொத்த உலகிற்கும் என்றும் பயன்படக் கூடியவை என்று குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று ஆன்மீகம் மற்றும் சமுதாய வளர்ச்சி தொடர்பான தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் காந்தியடிகளின் கொள்கைகள் இன்றும் மதம் இனம் மொழி வேற்றுமைகளுக்கு தீர்வாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார்

பருவநிலை மாறுபாடுகள் மனித சமுதாயத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது என்றும் இக்கருத்தரங்கில் பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் கர்நாடகாவில் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிநீக்கம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை இடைத் தேர்தல் ஒத்தி வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

சுட்டப் பேரவைத் தலைவராக இருந்த திரு ரமேஷ்குமார் தங்களை தகுதி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவு தவறானது என்றும் தகுதி நீக்க உறுப்பினர்கள் தங்களது மனுக்களில் கூறியுள்ளனர் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் விவசாயிகள் வாத்தகா்கள் மற்றும் சரக்கு கையாள்பவர்களுடன் மத்திய அரசு ஆவோசனை நடத்தி வருவதாக உணவு அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வெங்காயம் உற்பத்தி கையிருப்பு சந்தை நிலவரம் போன்றவை குறித்து ஆய்வு செய்வதற்காக இணைச் செயலாளா்கள் நிலையிலான அதிகாரிகள் மகாராஷ்டிராவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் ஹரியானா மற்றும் வெங்காயம் உற்பத்தியாகும் இதர மாநிலங்களில் உள்ள நிலவரம் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார் வெங்காயத்தின் தேவை குறித்து மாநில அரசுகள் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு உரிய வேண்டுகோள் அனுப்பும்பட்சத்தில் அகற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார் சீன தொழில் நிறுவனங்கள் ஈரானில் இருந்து எண்ணொய் வாங்குவதற்கு அமெரிக்கா விதித்துள்ள தடைக்கு சீனா தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜெங் சுவாங் அளைத்து தரப்பினரின் சட்டப் பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை புறக்கணித்து விட்டு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்து வருவதாக குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் தடை உத்தரவுக்கு எதிராக ஈராளில் இருந்து சீனாவுக்கு எண்ணெய் இறக்குமதி செய்த கப்பல் நிறுவனங்களை அமெரிக்கா தடைசெய்யப்பட்ட பட்டியலில் அறிவித்துள்ளது அமெரிக்காவின் தடை உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள சீன நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து உலகில் உள்ள பெட்ரோலிய நிறுவனங்களிடம் முறையிட்டுள்ளன

இதற்கு மேல் கூடுதலாக கால அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது என்றும் நீதிமன்றம் இன்று தெரிவித்தகு அக்டோபர் மாதத்தில் விடுமுறைகள் வருவதால் நான்கு இந்து அமைப்புகளின் வாதத்தையும் இணைத்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்காக அந்த அமைப்புகள் மன்னிப்பு கோரின இன்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முள் ஆஜான மூத்த வழக்கறிஞர் திரு ராஜீவ் தவான் தொல்லியல் துறையின் அறிக்கை குறித்து எந்தவொரு கேள்வியும் எழுப்பப் போவதில்லை என்று தெரிவித்தார்

முன்னாள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கிரித் சோமையா உள்ளிட்ட வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரில் பணத்தை கையாடல் செய்ததன் மூலம் இந்த வங்கி முடக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர்

அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளும் தடய அறிவியல் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் முன்னதாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மும்பையில் உள்ள சியாங் காவல் நிலையத்திற்கு சென்று தங்களது புகாரை அளித்தனர் வங்கியின் உயரதிகாரிகள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியின் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்து மாற்றங்களை அறிவித்துள்ளது

வாடிக்கைபாளர்களின் சிரமத்தை குறைக்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது வன்முறை அச்சுறுத்தல் தேர்தல் முறைகேடு போன்ற பல்வேற பிரச்சனைகள் அந்நாட்டில் நிலவுவதால் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வருவது கேள்விக்குறியாகியுள்ளது

ஆப்கானிஸ்தான் அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு சில முக்கிய விஷயங்களில் தாலிபான் தீவிரவாதிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை அங்கு உள்ளது இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கலாம் என்ற அச்சுறுத்தலும் நிலவுகிறது இருபது ஆண்டு போருக்கு பிறகு அமைதி திரும்பிய நிலையில் தாலிபான்களுடனான சமரச பேச்சுவார்த்தையை அமெரிக்கா திடர் என ரத்து செய்ததை அடுத்து